திகழ்வதாக முதலமைச்சா் திரு

தனியார் பல்கலைகழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் சென்னை கலைமை செயலகத்திலிருந்து காணொலி மூலம் இன்று உரையாற்றிய அவர் நாட்டின் மருத்துவ சுற்றுலா தளமாக தமிழகம் விளங்குவதாக குறிப்பிட்டார் அரசின் நடவடிக்கையால் பேறு கால உயிரிழப்பு குறைக்கப்பட்டுள்ளதாக கூறிய முதலமைச்சர் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தமிழகம் தொடர்ந்து முதல் இடம் வகிப்பதாக சுட்டிக்காட்டினார்

அதேவேளையில் மேட்டூர் பாபநாசம் கிருஷ்ணகிரி சோலையாறு அணைகளில் நீரின் கொள்ளளவு கடந்த ஆண்டை காட்டிலும் குறைவாக உள்ளதாக கூறினார் சென்னைக்கு குடிநீர் ஆதாரங்களாக விளங்கும் பூண்டி செங்குன்றம் செம்பரம்பாக்கம் சோழவரம் வீராணம் நீர் தேக்கங்களின் கொள்ளளவு கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது தற்போது அதிகமாக உள்ளதாகவும் குறிப்பிட்டார்

கோவிட் தொற்று பரவலை ஆரம்ப நிலையிலேயே கண்டறியும் வகையில் வீதி வீதியாக காய்ச்சல் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சா் கூறினார் இ பாஸ் நடைமுறை தொடர்பாக மத்திய அரசின் வழிகாட்டுதலின் படி தலைமை செயலாளர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு ஆராயப்பட்டு வருவதாகவும் இதன் அடிப்படையில் முதல் அமைச்சர் முடிவெடுப்பார் எனவும் திரு

ஜெயகுமார் ராயபுரத்தில் இன்று தொடங்கிவைத்தார்

தமிழக மக்களின் ஒட்டுமொத்த நலனை கருத்தில் கொண்டே அரசு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு வருவதாக கேள்வி ஒன்றிற்கு பதிலளிக்கையில் தெரிவித்தார்

கடம்பூர் ராஜு கூறியிருக்கிறார்

புதுதில்லியில் இன்று நடைபெற்று வரும் காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார் இக்கூட்டத்தில் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் கட்சியின் மூத்த தலைவர்கள் திரு அசோக் கெலாட் கேப்டன் அமரீந்தர் சிங் திரு பூபேஷ் சிங் பாகேல் திரு

சிதம்பரம் திரு

ஆண்டனி திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் கலந்துகொண்டுள்ளனர்

வேணுகோபால் தெரிவித்துள்ளார்

நட்டா தமிழகத்தில் உள்ள கட்சித்தொண்டர்களுடன் இன்று காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார்

முருகன் கலந்துகொண்டு வரும் சட்டமன்ற தேர்தலில் தொண்டர்களின் செயல்பாடு குறித்து எடுத்துரைத்தார்

கூடங்குளம் நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் முதலாவது அணு உலையில் பராமரிப்பு பணிகள் முடிவடைந்து இன்றுகாலை முதல் மின் உற்பத்தி தொடங்கியுள்ளது

தமிழகத்தில் பொறியியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளில் சேர்க்கைக்காக விண்ணப்பித்த மாணாக்கர் தங்கள் சான்றிதழ்களை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய இன்று கடைசி நாளாகும்